பொதுமக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் திரு கமல்நாத் தலைமையிவான அரசு இன்று சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிருபிக்க வேண்டும் என ஆளுநர் திரு வால் ஜி டான்டன் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார்

அவை மதிப்பீடு செய்யப்பட்டு தகுதியானவற்றுக்கு வெகுமதிகள் வழங்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்

இந்நோய் பரவாமல் தடுக்க மருத்துவத் துறை உட்பட பல்வேறு துறையினரும் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

தேவையற்ற பயணங்களையும் பொது விழாக்களில் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்குமாறும் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார்

புதுதில்லியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய சுனதாரத்துறை இணை செயலாளர் திரு லாவ் அகர்வால் இத்தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் மாணவர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்த நோயை கட்டுப்படுத்தவது மற்றும் தடுப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது

திருமண நிகழ்ச்சிகளை நடத்த தடையில்லை என்று கூறிய அவர் ஆனால் தேதியை ஒத்தி வைப்பது குறித்து மக்கள் தாங்களாகவே போசித்து முடிவெடுக்காலாம் என்று தெரிவித்தார்

மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் டோப் செய்தியாளர்களிடம் இந்த தகவலை தெரிவித்தாா் தமிழகத்தில் இந்த தொற்றை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது தெலங்கானாவில் புதிதாக ஒருவர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது நேற்று கண்டறியப்பட்டது

ஜம்மு கஷ்மீர் யுனியன் பிரதேசத்தில் இருவர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு நோய் தடுப்பு மற்றும் முன்னொச்சரிக்கை நடவவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

ஒய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோயை மாநிலங்களவை உறுப்பினராக குடிரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நியமித்துள்ளார் இதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு நேற்று வெளியிட்டது

தகவல் ஆணையம் இந்த துறையின் கீழ் வருவதால் அந்த துறைக்கான அமைச்சரை சந்தித்த ஆணையர் திரு பிமல் ஜுல்கா ஆணையம் மேலும் திறம்பட செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பங்களாதேஷில் இன்று நடைபெறும் ஷேக் முஜிபூர் ரகுமானின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றகிறார் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நேரில் செல்ல திட்டமிட்டிருந்தார்

சோபியான் அனந்தநாக் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு நிலைமை குறித்து நேற்று அவர் ஆய்வு செய்தாா்

கடந்த வியாழக்கிழமைக்கு பிறகு அந்நாட்டின் உயிரிழப்பு எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது

இந்த வைரஸ் தாக்குதவால் பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை சீனாவை அடுத்து இத்தாலியில்தான் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது

பாதிக்கப்பட்டவர்களின் பெரும்பாலானோர் இத்தாலியிருந்து இலங்கை திரும்பியவர்கள் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இலங்கையிலுள்ள அனைத்து அருங்காட்சியகங்களையும் தற்காலிகமாக மூட அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் தேர்வுகள் அனைத்தும் ஒத்தி வைக்கப்படுவதாகவும் மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் இலங்கை அரசு கூறியுள்ளது

நீதிபதிகள் திரு டி ஒய் சந்திரகுட் திரு ஹேமந்த் குப்தா அடங்கிய அமர்வு இந்த மனுவை விசாரிக்க உள்ளது

இதை எதிர்த்து பிஜேபியின் திரு சிவராஜ் சிங் சவுகாள் மற்றும் ஒன்பது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது

இதனிடையே முதலமைச்சர் திரு கமல்நாத் இன்று பேரவையில் பெரும்பான்மை பலத்தை நிருபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு லால் ஜி டான்டன் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார்

சியாட்டில் நகரில் அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேற்று இந்த சோதனையை தொடங்கினர்